குடியரசுத் தலைவா் துணைத் தலைவா் பிரதமா் பாதுகாப்பு அமைச்சா் உள்ளிட்டோர் கார்கில் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினா் கம்பெனி சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது

நட்டா தெரிவித்துள்ளார்

கர்நாடக மாநில முதலமைச்சராக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா இன்று மாலை பதவியேற்றார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு வஜூபாய் வாலா அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தாா்

எடியூரப்பாவுக்கு ஆளுநர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார்

அதன் பின்னா் திரு எடியூரப்பா அமைச்சரவையில் பங்கேற்கும் புதிய அமைச்சள்கள் பதவியேற்பார்கள் காங்கிரஸ் மதச்சார்பற்ற அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினா்கள் சிலரும் முதலமைச்சள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கர்நாடகாவில் திரு குமாரசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிருபிக்க தவறியதை அடுத்து பிஜேபியை ஆட்சியமைக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டார்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவரும் முப்படைகளின் தலைவருமான திரு ராம்நாத் கோவிந்த் ஸ்ரீநகில் உள்ள ரானுவ தலைமையகத்தில் போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் துணிச்சலும் அர்ப்பணிப்பும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளதாக அவர் கூறினார் பாதுனப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் உள்ள ரானுவ வீரர்கள் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

கற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் காற்று மாசை அகற்றுவதற்கும் மரக்கன்றுகள் நடும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்புத் துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது ராமேஸ்வரத்தில் கடற்படை வீரர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது

கம்பெனி சுட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது தனியார் நிறுவனங்கள் சமூக பொறுப்புக்களை முறையாகவும் சட்ட ரீதியாகவும் நிறைவேற்றுவதற்கு இந்த மசோதா வழிவகுக்கிறது தேசிய கம்பெளி சட்ட தீர்ப்பாயத்திற்கான சில அதிகாரங்களை வழங்கவும் சமூக பொறுப்புகளை நிறைவேற்றாத நிறுவனங்கள் மீது சுட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது

இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இன்று அதிகாலை நிலவுக்கான பயணத்தை தொடர்வதற்கு ஏற்ற வகையில் சுற்றுவட்டப் பாதையின் உயரம் இரண்டாவது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது

பிரதமா் திரு

நட்டா தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு

நட்டா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீர்வளத்தை பெருக்குவதில் இருந்து சந்திரனுக்கு பயணம் மேற்கொள்ளவும் ஏழை எளியோர் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு வணிகர்கள் ஆகியோரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பல புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்

நட்டா தெரிவித்தார் அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதியை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

நட்டா தெிவித்துள்ளார் விமான போக்குவரத்து சேவையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் இடைத்தரகர் தீபக் தல்வாரை விசாரணைக்காக சிபிஐ இன்று காவலில் எடுத்துள்ளது புதுதில்லியில் உள்ள தவிநீதிமன்றத்தில் தல்வார் இன்று ஆஜராகி ஜாமீன் கோரிய போது நீதிபதி திரு அனில்குமார் சிசோடியா மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்

இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தல்வார் முன்னா் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சியின் போது விமானப் போக்குவரத்து அனுமதி பெறுவதில் முறைகேட்டில் ஈடுபட்டு ஊழல் செய்ததாக சிபிஐ தெரிவித்துள்ளது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்ம குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடனம் மற்றும் பொம்மலாட்டங்கள் நடைபெற்றன மத்திய அரசின் இந்த திட்டத்தின்கீழ் மழைநீரை வீணாக்காமல் சேமிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாநகராட்சி ஆணையர் திரு சதீஷ் தெரிவித்தார் உலக மல்யுத்த சாம்பியன் ஷிப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா வெற்றி பெற்றார் இதனையடுத்து அவர் உலக சாம்பியன் ஷிப் குழுவில் இடம்பெற்றுள்ளார்

இதனையடுத்து

ஜப்பான் ஓபள் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய் பிரவீத் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் டோக்கியோவில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தோனேஷியா டாமி ககியாகோவை நேர் செட்டுகளில் வீழ்த்தினார்